இன்று இரண்டாம் நாளாக கலந்துரையாடுகிறார்

அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார்

தயாரிக்க அரசு உதவி செய்யும் என்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியிருக்கிறார்

பேட்மிண்ட்டன் லீக் போட்டிகள் இன்று மும்பையில் தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் அனைத்து மாநில காவல்துறை தலைமை இயக்குநர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இரண்டாம் நாளாக கலந்துரையாட உள்ளார் குஜராத் மாநிலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடத்தினருகே நடைபெற்றுவரும் இந்த மாநாட்டில் நேற்று பிரதம் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் காவல்துறையினா சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் பின்னா் அவா் விடுத்துள்ள டுவிட்டா் செய்தியில் இந்த கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக கூறியுள்ளார் மாநாட்டின் கடைசி நாளான இன்று சிறந்த காவல்துறை அதிகாரிகளுக்கான விருதுகளை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார்

நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் கடந்த இரண்டு வாரங்களாக அமளியால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளது மக்களவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் தலைமையில் நடைபெற்ற அவை விதிகள் அமலாக்க குழுவின் கூட்டத்தில் பெரும்பாலான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்தகொள்ளவில்லை விமானப்படையினரை அரசியல் பிரச்சிளைக்குள் இழுக்க வேண்டாம் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண் ஜேட்லி காங்கிரஸ் கட்சியை கேட்டுக்கொண்டுள்ளார் ரஃபேல் போ்விமான கொள்முதல் ஒப்பந்தம் தொடா்பாக இந்திய விமானப்படையின் தலைமை தளபதி பி எஸ் தனோவா தவறான தகவல்களை தெரிவிப்பதாக காங்கிரஸ் மூத்தத் தலைவா் திரு வீரப்ப மொய்லி கூறியதற்கு இவ்வாறு அவர் கூறினார் விமானப்படை தளபதி போன்ற மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் குறித்து கருத்து தெரிவிக்கும்போது கவனமாகநடந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கணினிகளில் உள்ள தகவல்களை கண்காணிக்க உளவுத்துறை உள்ளிட்ட பத்து அமைப்புகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதை பிஜேபி நியாயப்படுத்தியுள்ளது இத்தொடர்பாக நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியிள் முத்தத் தலைவர்களில் ஒருவரும் சட்ட அமைச்சருமான திரு ரவிசங்கள் பிரசாத் தனிநபா் அந்தரங்க விஷயத்தில் எந்தவொரு சமரசமும் செய்துகொள்ளப்பட மாட்டாது என்றும் அதனை உறுதிபடுத்துவதில் அரசு கடமைப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அரசின் உத்தரவு குறித்து தெளிவாக தெரிந்தகொள்ளாமல் காங்கிரஸ் உள்ளிட்ட சில கட்சிகள் தேவையற்ற முறையில் பிரச்சினை எழுப்புவதாகவும் அவர் குறை கூறினார் கணினி மூலமாக பரிமாறப்படும் மின்னஞ்சல் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் விவகாரம் தொடர்பான மத்திய அரசின் உத்தரவு அடிப்படை உரிமைகளுக்கும் அரசியல் சாசனம் அளித்துள்ள தனிநபா் உரிமைகளுக்கும் முற்றிலும் விரோதமானது என்று தி மு க தலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் இந்த உத்தரவை உடனடியாக மத்திய அரசு திரும்பப்பெற வேண்டும் என்றும் கண்காணிக்கப்படுகிற எந்தவொரு நிலையையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார்

மத்திய மாநில அரசுகளின் வருவாய் நிலை மற்றும் ஏற்றுமதியாளர்கள் செலுத்திய வரியை திரும்பபெறுவதற்கான விதிகளை எளிமைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன

புற்றநோய் நீரிழிவு இதய பாதிப்பு பக்கவாதம் உள்ளிட்டவற்றை தடுக்க அரசு தேசிய நோய் தடுப்பு திட்டத்தை அமல்படுத்தி வருவதாகவும் அவா் கூறினாா் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக மின்சாரத் துறை அமைச்சா் திரு பி தங்கமணி கூறியிருக்கிறார்

துத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று தேசிய பகமை தீர்ப்பாயம் அளித்த உத்தரவு இறுதியானது அல்ல என்று கூறினார் ஸ்டெர்வைட் ஆலை விவகாரத்தில் தமிழக அரசின் நிவைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் அந்த ஆலை திறக்கப்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் அரசு பரிசீலிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் தற்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மக்கும் தன்மையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை வரும் ஜனவரி முதல் தேதி முதல் தமிழ்நாட்டில் அமலில் வர உள்ளதால் அத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் மாற்றுப் பொருட்களை தயாரிக்க அரசு உதவி செய்யும் என்று மாநில கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பண்ணன் கூறியிருக்கிறார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு உத்தரவால் பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனங்கள் உடனடியாக பாதிக்கப்படக் கூடாது என்பதற்காக ஆறு மாதகால அவகாசம் அளிக்கப்பட்டது என்றார் பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணி மற்றும் சணல் பைகளை பயன்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை அண்ணாப் பல்கலைக் கழக கணித வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானது குறித்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரிந்த பெண் ஒருவரை நேற்று சி பி சி ஐ டி காவல்துறையினா் கைது செய்தனா்

சிலைக்கடத்தல் வழக்கில் ஏற்றுமதியாளா்கள் ரன்வீர் ஷா மற்றும் கிரண் ராவுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவர்கள் இருவரும் கும்பகோணம் நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீன் பெற்றுக்கொள்ளவும் இந்த வழக்கில் மறு உத்தரவு வரும்வரை இருவரும் திருச்சியில் உள்ள சிலைக்கடத்தல் தடுப்புப் பிரிவு அலுவலகத்தில் நாள்தோறும் ஆஜாகி கையெழுத்திட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனா் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருநெல்வேலி நாகர்கோவில் செங்கோட்டை உள்ளிட்ட இடங்களுக்கு அடுத்த மாதம் தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளது இந்த ரயில்கள் சுவீதா சிறப்பு ரயில்களாகவும் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில்களாகவும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எழும்பூர் திருநெல்வேலி செங்கோட்டை சென்னை எழும்பூர் நாகர்கோவில் சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் எர்ணாக்குளம் திருநெல்வேலி தாம்பரம் இடையே இந்த ரயில்கள் இயக்கப்படும் இதற்கான முன்பதிவு இன்று தொடங்குகிறது இருவரி செய்திகள் ஆப்கானிலிருந்து அமெிக்க படைகளை விலக்கிக் கொள்ளும் அதிபர் டொனாவ்ட் டரம்ப் முடிவுக்கு இந்திய அமெரிக்க சமூகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனா் இந்தியா சீனா இடையே அனைத்து துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியிருக்கிறாா் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் நேற்று சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியதில் ராணுவ அதிகாரிகள் இரண்டு பேர் வீரமரணம் அடைந்தனர் மேற்குதொடர்ச்சி மலையில் பசுமை பகுதி பரப்பளவை குறைக்கும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய கற்றுச்சூழல் துறை இணையமைச்சா் திரு மகேஷ் சா்மா கூறியிருக்கிறார் சீக்கியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட வன்முறை சும்பவங்கள் காரணமாக முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு அளிக்கப்பட்ட பாரத ரத்னா விருதை திரும்பப்பெற வேண்டும் என்று தில்லி மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மத்திய அரசின் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணா்வு கருத்தரங்கு நேற்று தருமபுரி மாவட்டம் நாகசமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் பி வி சிந்து கரோலினா உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கும் பிரிமியம் பேட்மிண்ட்டன் லீக் போட்டிகள் இன்று மும்பையில் தொடங்குகின்றன

நியூசிலாந்து சுற்றுப்பயணத்திற்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் போட்டிகளுக்கான அணிக்கு மித்தாலி ராஜூம் டுவெண்ட்டி போட்டிகளுக்கான அணிக்கு ஹாமன் ப்ரீத் கவுரும் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளனா மும்பையில் நடைபெற்ற மேற்கிந்திய ஸ்குவாஷ் ஓப்பன் போட்டியில் தேசிய சாம்பியன் மகேஷ் மங்கனோக்கர் விக்ரம் மல்ஹோத்ரா ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் மீரட்டில் நடைபெற்ற அகில இந்திய பல்கலைக் கழகங்களுக்கு இடையே நடைபெற்ற செஸ் போட்டியில் சென்னை அண்ணாப் பல்கலைக் கழகம் சாம்பியன் பட்டத்தை வென்றது